அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைக்சர் திரு மைக் பாம்பியோ மூன்றுநாள் அரசமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு அமெரிக்காவில் முக்கிய தலைவர் ஒருவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கரை சந்தித்தும் மைக் பாம்பியோ இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் மத்திய அரசின் மற்ற தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுகிறார்

சர்வதேச பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து இந்த பயணத்தின்போது அவர் ஆலோசிக்க உள்ளார் ஆரோக்கியமான மாநிலம் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த இரண்டாவது அறிக்கையை நித்தி ஆயோக் இன்று வெளியிடுகிறது புத்தில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் முன்னிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்படவுள்ளது நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வி கே பவுல் மருத்துவத்துறைச் செயலாளர் திரு ப்ரீத்தி கதான் மற்றும் உலக வங்கியின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனர் மருத்துவத் துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் திட்டங்களின் செயல்பாடு நிர்வாகம் மற்றும் கொள்கைகளின் செயலாக்கம் குறித்து இந்த அறிக்கையில் விவரங்கள் இடம்பெறவுள்ளன

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் உலக வங்கியின் உதவியுடன் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது இ வே பில் எனப்படும் மின்னனு சரக்கு மற்றும் சேவை வரி ரசீதை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சேவையுடன் இணைப்பது குறித்து ஆவோசித்து வருவதாக நிதியனமச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள அவர் மத்திய மாநில அரசுத்துறை அதிகாரிகளின் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கமிட்டி இது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் ஃபாஸ்ட்டேஜ் எனப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் தகவல் அமைப்பு குறித்து இந்த குழு ஆராய்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாள அறிக்கை சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரியின் அமைப்புசாரா தொழிவாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டத்தின்கீழ் இதுவரை முப்பது லட்சத்து அறுபதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளதாக மத்திய தொழிவாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் கூறியுள்ளார்

அமைப்புசாரா தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் இணைந்து மாதந்தோறும் குறைந்தபட்சும் நூறு ருபாய் செலுத்தினால் அறுபது வயதிற்கு பிறகு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் பெறலாம்

ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்பான ஹிஸ்புல் முஜாஹிதின் அமைப்பு அங்கு போதைப் பொருட்களை பரப்பி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை தலைவர் திரு எம் கே சின்ஹா எல்லைப்பகுதி வழியாக நார்கோட்டிக்ஸ் போதைப் பொருட்களை இந்த இயக்கம் கடத்தி வருவதாக கூறினார்

பாகிஸ்தானில் பயிற்சிப்பெற்ற ஹிஸ்புல் முஜாஹிதின் தீவிரவாதிகள் ஹெராயின் போதைப் பொருட்களுடன் எல்லைப்பகுதிகளில் கடத்தலில் ஈடுபட்டுவருவதாக அவர் கூறினார் ராஜஸ்தான் மாநில பிஜேபி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு மதன்வால் சைனி புதுதில்லியில் நேற்று காலமானார்

நுரையீரல் நோய் தொற்று காரணமாக கடந்த சனிக்கிழமை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்னக அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் தில்லி ஏய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை பலன் இன்றி அவர் நேற்று காலமானார் அன்னாரது மறைவிற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் பல்வேறு மறுசீரமைப்பின் நடவடிக்கைகளின் காரணமாக இந்திய வர்த்தகத்திலிருந்த பல்வேறு தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் முன்னணி நிறுவனம் கூறியுள்ளது அமெரிக்காவின் பே ஏரியா குழுமம் இந்தியா தொடர்பான வர்த்தக அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதன்படி மத்திய அரசு கையாண்ட உத்திகளால் இந்தியா நீடித்த நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துவருவதாக கூறியுள்ளது இதன் காரணமாக பல்வேறு துறைகள் மேம்பாடு அடைந்துள்ளதுடன் புதிய வாய்ப்புகளுக்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோதி அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக பதவியேற்றதன் மூலம் இந்த நிலை தொடரவுள்ளதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது தொழில் வளர்ச்சிக்காக மின்னனு பணப்பரிமாற்றம் மின்னனு வர்த்தகம் மற்றும் காப்பீடு ஆகியவற்றுக்கு சாமானிய இந்தியர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ்வர்தன் சிரிய்ளா முன்னிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது குஜராத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் பிஜேபி சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் தங்களது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தனர் காலியாக உள்ள அந்த இரண்டு பதவிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் இத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு ஜெய்சங்கர் மற்றும் திரு ஜூகல் தாக்கூர் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அக்கட்சி அறிவித்துள்ளது வாகன ஒட்டுநர் உரிமம் பெறுவதற்கான ஸ்மாா்ட் காா்டு திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய மத்ததிய அரசு முடிவு செய்துள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார்

சாரதி எனப்படும் மென்பொருள் செயலி மூலம் இந்த தகவல் அனைத்தும் சிசார்க்கப்படும் என்றும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார் ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு ஆட்சிக் காலத்தில் அமராவதியில் கட்டப்பட்ட பிரஜாவேதிக்கா என்ற கட்டிடத்தை இடிக்க முதல்வர் திரு ஒய்

ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் இரண்டு நாள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு ஜெகன்மோகன் ரெட்டி விதிகளை மீறி அந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் பத்பாராவில் இயல்புநிலை திரும்பியுள்ளது கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் நேரிட்ட வன்முறைகளில் இரண்டு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

ஈரான் நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவில் எந்தவொரு நிதி அமைப்பிலும் பயன்பெறாத வகையில் புதிய தடையை அமெரிக்கா விதித்துள்ளது இது தொடர்பான அரசாணையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார் அண்மையில் அமெரிக்காவின் ஆளில்லா விமானத்தை ஈரான் அமெரிக்காவில் உள்ள ஈரான் தலைவர் திரு அயதுல்வா அவி கொமேனி மற்றும் ரானுவ தளபதிகளின் வங்கிக் கணக்குகள் செயல்படாத வகையில் இந்த நடவடிக்கையை அவர் மேற்கொண்டுள்ளார்

சவுத்தாம்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பந்துவீச தீர்மானித்தது

லண்டனில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது